பொதுமக்கள் அமைதி காக்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நிலக்கரி வழங்குமாறு மத்திய அரசிடம் மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கோரிக்கை விடுத்துள்ளார்

என்று திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது

இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கு ஏற்றவாறு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி வன்முறைச் சும்பவம் தொடர்பாக ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒருநபர் விசாரணை கமிஷன் அமைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினையில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாநில அரசு சுட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று அவர் சென்னையில் விடுத்துள்ள அறிக்கையில் மாநில அரசின் வேண்டுகோளை ஏற்று பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த உத்தரவை எதிர்த்தும் ஸ்டெர்வைட் ஆலை நிர்வாகத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள வழக்கில் அந்த ஆலையை இயங்க அனுமதிக்கக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் கடுமையாக வாதிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதலாக காவல்துறையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இதுபோன்ற சிக்கலான தருணத்தில் பொதுமக்கள் அமைதி காக்க ஒத்துழைப்பு தர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லியில் இன்று நிலக்கரித் துறை அமைச்சர் திரு பியூஷ் நேரில் சந்தித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் அனல் மின் நிலையங்களில் முழு மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு கூடுதலாக நிலக்கரி தேவைப்படுவதாக தெரிவித்தார் வடசென்னை மற்றும் மேட்டூர் அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை ஒதுக்கீடு செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் நாக்பூரில் உள்ள வெஸ்டன் நிலக்கரி உற்பத்தி நிறுவனத்திடம் இருந்து ரயில் மூலமாக நிலக்கரியை எடுத்து வருவதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு ஒடிசா மாநிலம் மகாநதி நிலக்கரி நிறுவனத்திற்கு மாறுதல் செய்து உத்தரவிடுமாறு திரு தங்கமணி மத்திய மின்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார்

தன்னாட்சி மிக்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அதனை கண்டிப்பதாக மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் தேர்வுகளில் தற்போதுள்ள முறையே நீடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக திமுக இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் நிஃபா காய்ச்சலால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி கே கே சைலஜாவுடன் பேசிய அவர் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தாா் நிஃபா பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு நோய்த்தடுப்புக்கான தேசிய மையத்தின் இயக்குநர் தலைமையிலான குழுவினா் ஏற்கனவே சென்றிருப்பதாகவும் மருத்துவா்கள் குழுவினா் இன்று கேரளா செல்லவிருப்பதாகவும் திரு நட்டா தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நிஃபா வைரஸ் காய்ச்சல் தமிழகத்திற்குள் பரவாமல் தடுக்க கோவை நீலகிரி கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் நோய்தடுப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு சுகாதாரத் துறையின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிற்கு பணிநிமித்தமாக செல்வோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டால் அதுகுறித்து மாவட்ட நோய்த்தடுப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் மு வடநேரே உத்தரவிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது வறட்சி மற்றும் இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இத்திட்டத்தின்கீழ் இழப்பீடு வழங்கப்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு குணகேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இதற்காக மாநில அரசு சா்பில் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சா் திரு துரைக்கண்ணு வழங்கினாா் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் அன்னதானத் திட்டம் செயல்படுவது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார்

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள கண்டனூரில் மாநிலத்திலேயே முதல்முறையாக திரவ சோப் தயாரிக்கும் தொழிற்கூடம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி லதா கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்கிகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ப்ளே ஆஃப் சுற்றுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது